தேஜஸ் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகத்தில் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் கீழடி தவிர ஏழு இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பூரீகாந்த் சாய்னா நேவால் ஆகியோர் பங்கேற்கின்றனர்

அந்தந்த மாநிலங்களில் உள்ள முன்களப் பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் வாரங்களில் மேலும் கூடுதலாக தடுப்பு மருந்துகள் அனுப்பப்படும் என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது பத்து சதவீத தடுப்பு மருந்துகளை இருப்பு வைக்கக்கூடிய அளவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பாதுகாப்புத்துறை இது குறித்து அமைச்சர் திரு ராஜ்நாத் சிவ் புதிய தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இலகு ரக தேஜஸ் போர் விமானங்கள் இந்திய விமானப் படையில் முக்கிய பங்கு வகிக்கும்என்று கூறியுள்ளார் இந்த விமானங்களை வடிவமைத்துள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் ஏற்கனவே நாசிக் மற்றும் பெங்களுரு நகரங்களிலும் தமது உற்பத்தி மையங்களை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளாா் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

கோழிப்பண்ணைகள் மூவம் பறவை காய்ச்சல் பரவாது என்பதை மாநிலங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களிலிருந்து கோழிகள் மற்றும் அது சார்புடைய பொருட்களை கொண்டு வருவதற்கும் பல்வேறு மாநிலங்கள் இந்நிலையில் இம்முடிவு கோழி வளர்ப்பு தொழிலில் எதிர்மறையாள தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தடை உத்தரவை மறபரிசீலனை செய்யுமாறும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல சமூக ஆர்வளர் பிரகாஷ்ராவ் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அதிகாரம் பெற்று திகழ்வதற்கு கல்வி அவசியம் என்பதை பிரகாஷ்ராவ் வலியுறத்தியதாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் நினைவு கூர்ந்துள்ளார் அவருடைய பணி மக்களுக்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஷடிசா மாநில ஆளுநர் திரு கணேசி லால் முதலமைச்சர் திரு நவீன்பட்நாயக் உள்ளிட்டோரும் சமூக ஆர்வளர் பிரகாஷ் ராவ் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மத்திய கப்பல் போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தெரிவித்துள்ளார் எம் வி ஜாக் ஆனந்த் என்ற சரக்கு கப்பல் மூலம் சென்றுக்கொண்டிருந்த மாலுமிகள் சீள துறைமுகத்தில் சரக்குகளை இறக்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை இதனால் கடந்த ஆண்டு ஜுன் மாதம் முதல் அவர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் மத்திய அரசு மற்றும் கப்பல் நிறுவனம் மேற்கொண்ட மனிதநேய நடவடிக்கைகள் மூலம் மீட்கப்பட்டதாக மாலுமிகள் அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகத்தில் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மக்கள் வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவளை வழிபட்டு வருகிறார்கள் இந்நாளை முன்னிட்டு உற்றார் உறவினா்களுக்கும் நண்பா்களுக்கும் ஒருவருக்கொருவா் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்நாளை மேலும் சிறப்பாக கொண்டாடுகிறா்கள் பொங்கலை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளிலும் விடியவிடிய கரும்பு மஞ்சள் கொத்து பானை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது பிற மாநிலங்களில் மகரசங்கராந்தி பிஹூ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்நாள் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது நாளைய தினம் வேளாண் பணிகளில் பேருதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கான மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது

தமிழகத்தில் கீழடி தவிர ஏழு இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டு இடங்களில் கள ஆய்வு மேற்கொள்ளவும் தொல்லியல் துறையின் மத்திய ஆவோசனை வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய மாநில அரசுகளின் தொல்லியல் துறை பல்வேறு பல்கலைக் கழகங்கள் சாா்பில் பத்துக்கும் மேற்பட்ட அஷ்ழாய்வு பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெற இருப்பது இதுவே முதல்முறையாகும் உலகில் தோன்றிய பழமையான நாகரீகம் தமிழர் நாகரீகம் என்பது கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் மூலம் தெரிய வந்துள்ளது வங்கிகளில் கடன் வாங்கி மோசடி செய்ததாக பெங்களுரைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தினர் உள்ளிட்டவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது

அப்போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன

தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் தாய்லாந்து வீராங்கணை பூசனனை எதிர்கொள்கிறார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக்சாய் ராஜ் சிராக் செட்டி இணை பங்கேற்கிறது கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக்சாய் ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை பங்கேற்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது